இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் ஜெனோவா பயாலஜிக்கல் இ மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு இன்று செல்கிறார் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் பூர்ணிமா தினத்தில் கொண்டாடப்பட்டு வரும் உலக பிரசித்தி பெற்ற தீபத்திருவிழாவை பிரதமர் தீபம் ஏற்றி தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பின்னர் பிரயாக்ராஜில் உள்ள ஹன்டியாவில் இருந்து வாரணாசியில் உள்ள ரஐதலாப் வரை அமைக்கப்பட்டுள்ள ஆறு வழி நெடுஞ்சாலையை பிரதமர் நாட்டிற்கு அற்பணிக்கிறார் அதளை தொடர்ந்து வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார்

இதனைபொட்டி உலகம் முழுவதிலும் உள்ள சீக்கிய மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரிலுள்ள பொற்கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெறவுள்ளது குருநானக் தேவ் ஜெயந்தி கொண்டாடப்படுவதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குருநானக் தேவின் வாழ்க்கை மற்றும் அவரின் சீரிய சிந்தனைகள் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் சாதி மதம் இன பாகுபாடின்றி மனிதர்கள் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற அவரின் ஒற்றை மந்திரம் குறித்து அவர் நினைவுக் கூர்ந்துள்ளார் உண்மை நேர்மை அமைதி ஆகியவற்றின் முகமாக குருநானக் தேவ் ஜி திகழ்ந்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் மனித நேயம் மற்றும் அமைதிக்கான வழிகளை அவர் அனைவருக்கும் எடுத்துக்காட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார்

கோவிட் கரக்ஷா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த இயக்கத்திற்கு உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறை நாட்டின் தடுப்பூசி கண்டறியும் பணிகளை துரிதப்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள ஆறு தடுப்பூசி திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு இந்த நிதி உதவும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சுட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

இச்சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் விவசாயிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்னைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் இச்சீர்த்திருத்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் கிராமங்களுக்கு சென்று இந்த சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சிலைக் கடத்தலை தடுப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் கவாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்த தகவல்கள் அனைத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதனை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்று பிரதமர் கூறியுனார்

சீக்கிய மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டார்

ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தலைமையில் இம்மாநாடு நடைபெற உள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அழிக்கையில் இந்தியா தலைமையில் முதன்முறையாக இம்மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாநாட்டில் ஷாங்காய் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் இதில் ரஷ்யா சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கின்றனர் பாகிஸ்தான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத் துறையை சேர்ந்த நாடாளுமன்ற செயலர் இம்மாநாட்டில் கலந்துகொள்கிறார் மூன்று நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமர் திரு முகமது பின் ரிஷாத் அல் மேக்தோனை நேற்று சந்தித்து ஆவோசனை நடத்தினார்

குறிப்பாக அந்நாட்டிலுள்ள இந்திய சமூகத்தினரின் மேம்பாட்டிற்காக திரு ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு எமிரேட் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டாா் இந்த சந்திப்பிற்கு பிறகு துபாயில் நடைபெற்று வரும் தொழில்நுட்ப கண்காட்சியில் இந்திய அரங்கை திரு ஜெய்சங்கர் பார்வையிட்டார் நாடு முழுவதும் ரயில்வே துறையை மேம்படுத்தும் வகையில் கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்துள்ளார் பண்டிகுப் திகவாடா ரயில்நிலையங்களுக்கு இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்து பேசினார்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தொடர்ந்து வலுவடைந்து வருவதூக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இதன் காரணமாக இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மனழக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த மூன்று மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் வரும் புதன்கிழமை அதிகன மழையும் மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் நகர்வினை மாநில அரசு உள்ளிப்பாக கண்காணித்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சன் திரு உதயகுமார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தாா் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட எந்த ஒரு அமைப்பிற்கும் அதிகாரம் இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

இந்த மாநாட்டில் ஜம்மு கஷ்மீர் குறித்து தேவையற்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு பகுதியான ஜம்மு கஷ்மீர் குறித்து எந்த ஒரு அமைப்பும் கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

கால்பந்து போட்டியில் சென்னை கேரளா இடையே நடைபெற்ற ஆட்டம் சமனில் முடிவடைந்தது கோவாவில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் ஆட்ட நேர இறுதி வரை கோல் அடிக்காததால் போட்டி சமனில் முடிந்தது

இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று கைப்பற்றியது